மூன்றாவது நீதிபதி இன்று தீர்ப்பு அளிக்க உள்ளார் அஇஅதிமுக அரசு கவிழ்ந்துவிடும் என்ற எதிர்க்கட்சிகளின் கனவு பலிக்காது என்று துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார் இந்தியா வெஸ்ட் இண்டஸ் அணிகளுக்கிடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி எத்தரப்பிற்கும் வெற்றி தோல்வியின்றி டை யில் முடிவடைந்தது

க்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை தோற்கடித்தது இனி விரிவான செய்திகள் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உரிய பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் நேற்று புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் தகவல் தொழில்நுட்பம் மின்னணு உற்பத்தி நிபுணா்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவன தலைவா்களுடன் கலந்துரையாடினாா் அப்போது பேசிய அவர் நிறுவனங்களின் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் மிகவும் பின்தங்கிய மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண முடியும் என்று கூறினார் தனியாா் நிறுவனங்களையும் தொழிலதிபா்களையும் விமா்சனம் செய்யும் கலாச்சாரத்தில் தமக்கு நம்பிக்கையில்லை என்றும் தங்களது வணிகத்தில் மட்டுமல்ல சமூகப் பணிகளிலும் தனியார் நிறுவனங்கள் சிறப்பான பங்களிப்பை ஆற்றி வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார்

அதில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரான திரு எஸ் டி கே ஜக்கையன் திரு தினகரன் ஆதரவு அணியிலிருந்து விலகி அரசுக்கு ஆதரவாக மாறினார்

மாறுபட்ட தீர்ப்பின் காரணமாக மூன்றாம் நீதிபதியாக சத்தியநாராயணா நியமிக்கப்பட்டா்

அஇஅதிமுக அரசு கவிழ்ந்துவிடும் என்ற எதிர்க்கட்சிகளின் கனவு பலிக்காது என்று துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார் திருப்பரங்குன்றத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அஇஅதிமுக விலிருந்து பிரிந்துச் சென்றவர்கள் அஇஅதிமுக வினருக்கு அச்சத்தை உருவாக்க வேண்டும் என்ற நினைப்பில் பேசி வருகின்றனர் என்றார்

நாடு முழுவதும் சாலை அமைத்துவிட்டு உணவுக்கு என்ன செய்யப் போகிறீர்கள் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது சேலம் சென்னை பசுமைவழிச் சாலைத் திட்டத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது நேற்று விசாரணை நடைபெற்றபோது இதனைத் தெரிவித்த நீதிபதிகள் டி எஸ் சிவஞானம் பவானி சுப்புராயன் ஆகியோர் அடங்கிய அம்வு வயல் வெளிகள் உள்ளிட்ட இயற்கை சூழல் அழிக்கப்படும் நிலை தொடர்ந்தால் அடுத்த தலைமுறை சாப்பிட கல்லும் மண்னும் மட்டுமே மிஞ்சும் என்று வேதளை தெரிவித்தனர் அப்போது ஆஜரான மத்திய அரசின் உதவி சொலிசிட்டல் ஜெனரல் கார்த்திகேயன் பசுமைவழிச் சாலைத் திட்டம் சாலை கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக மேற்கொள்ளப்படுவதாகவும் அது நாட்டின் வள்ச்சிக்கு இன்றியமையாதது என்றும் கூறினார் இதன்பின்னா் வழக்கு விசாரணையை நீதிபதிகள் இன்றைய தேதிக்கு ஒத்திவைத்தனா் முல்லைப்பெரியாற்றின் குறுக்கே புதிய அணை கட்டுவது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள கேரள அரசுக்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அளித்துள்ள அனுமதியை திரும்பப்பெற வேண்டும் என்று தி பா ம க உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன மு க இத்தொடர்பாக திமுக பொருளாளர் திரு துரைமுருகன் நேற்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கேரள அரசு கட்ட திட்டமிட்டுள்ள புதிய அணை அம்மாநிலத்தின் பீர் மேடு தாலுக்கா மஞ்சு மலை கிராமத்தில் அமைய உள்ளதாகவும் இதனால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் தடுக்கப்படும் வாய்ப்புள்ளதாகவும் கூறினார் தமிழக அரசின் ஒப்புதல் இல்லாமல் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வழங்கியிருக்கும் முதல்கட்ட அனுமதி நீதிமன்ற அவமதிப்புக்குரியதாகும் என்பதால் அதை எதிர்த்து தமிழக அரசு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதேபோன்ற கோிக்கையை பா ம க ம தி மு க உள்ளிட்ட கட்சிகளும் வலியுறுத்தியுள்ளன சிபிஐ இயக்குநர் பொறுப்பிலிருந்து திரு அலோக் குமார் வர்மா மற்றும் சிறப்பு இயக்குநர் திரு ராகேஷ் அஸ்தானா ஆகியோர் நீக்கப்பட்டிருப்பது அசாதாரணமான ஒன்று என்றும் அந்த அமைப்பில் முன் எப்போதும் நடைபெறாத நிகழ்வு என்றும் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் கூறியுள்ளது சமத்துவம் நியாயம் மற்றும் நீதிக்கான கொள்கைகள் என்ற அடிப்படையில் அவர்கள் இருவரும் தத்தம் பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது இறைச்சி ஏற்றுமதியாளர் திரு மொய்ன் குரேஷியை ஒரு வழக்கிலிருந்து விடுவிக்க சிபிஐ இயக்குநராக இருந்த திரு அலோக்குமார் வர்மா இரண்டு கோடி ரூபாய் பெற்றதாகவும் அதற்கான ரகசிய குறிப்புகள் தன்னிடம் இருப்பதாகவும் முன்னாள் சிறப்பு இயக்குநர் திரு ராகேஷ் அஸ்தானா தெரிவித்திருந்ததையும் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது இத்தொடர்பான விசாரணைக்கு உரிய ஆவணங்களை அளித்து ஒத்துழைக்க சிபிஐ இயக்குநராக இருந்த திரு அலோக்குமா் வா்மா மறுத்துவிட்டதாகவும் ஊழல் கண்காணிப்பு ஆணையம் கூறியுள்ளது இருபது ஆண்டுகளுக்கு முன் நிறைவேற்றப்பட்ட தனியார் மருத்துவ க்ளினீக்குகளை முறைப்படுத்தும் சுட்டம் கடந்த ஜூன் மாதம் முதல் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது இந்த சுட்டத்தை முறையாக அமல்படுத்தாததை எதிா்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று சென்னை உயா்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அரசுத்தரப்பு வழக்கறிஞர் இதனைத் தெரிவித்தாா்

மத்திய அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படுவதைப் போல ஓய்வுப்பெறும் தினத்திலேயே தமிழக அரசு பணியாள்களுக்கும் ஓய்வூதியம் பெறுவதற்கான ஆணை வழங்கப்படும் என்று மாநில அரசின் கருவூல கணக்குத் துறை ஆணையா் திரு தென்காசி ஜவஹா் கூறியிருக்கிறாா்

இந்திர தனுஷ் உள்ளிட்ட தேசிய தடுப்பூசித் திடடங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் செம்மையாக செயல்படுத்தப்பட்டு வருவதால் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட்டுள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

அமெரிக்க முன்னாள் அதிபர்களுக்கு சந்தேகத்திற்குரிய பார்சல் அனுப்பப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் அனுஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகினால் அது மீண்டும் ஆயுத போட்டிக்கு வழிவகுக்கும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமீர் புட்டின் கூறியிருக்கிறார் துருக்கியில் உள்ள சவுதி அரேபிய தூதரகத்தில் பத்திரிக்கையாள் ஜமால் கசோகி படுகொலை செய்யப்பட்டது கொடுரமான குற்றம் என்று சவுதி இளவரசா் முகம்மது பின் சல்மான் கூறியிருக்கிறார் கஷ்மீரில் நேற்று பாதுகாப்பு படையினருடன் நடந்த மோதலில் இரண்டு தீவிரவாதிகள் கட்டுக் கொல்லப்பட்டனர்

மற்றொரு கோலை குர்ஜாண்ட் சிங் அடித்தார் இந்த வெற்றியின் மூலம் புள்ளிப் பட்டியலில் இந்தியா முதலிடத்தை பெற்றுள்ளது பாரீசில் நடைபெற்றுவரும் பிரெஞ்சு ஒப்பன் பேட்மிண்ட்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சாய் பிரணீத் ஆகியோா் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா்